ஆலோசனை மேற்கொண்டார்

சதவீதத்தை எட்டியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பாதிக்கப்பட்டுள்ளனர்

விதத்தில் இருக்கும் என்று உலக சுகாதார அமைப்பின் முதன்மை தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார்

பாத் என்ற இணையதளத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது

உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா சுகாதாரத்துறை அமைச்சா் டாங்டா் ஹர்ஷவாதன் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் நாடுமுழுவதும் இந்த நோய் தொற்று தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது சில மாவட்டங்கள் மற்றும் நகரங்களில் இந்த நோய் தொற்று முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைககள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டுமென்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இதனிடையே தில்லியில் அதிகரித்து வரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வும் கனதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தனும் தில்லி தணை நிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்ச் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் நாளை ஆலோசளை நடத்துகின்றனா் இந்த கூட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர்

அரசின் நடவடிக்கைள் மீது எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுக்கள் தவறானவை என்றும் அவர் கூறினார் நோய் தொற்றால் உயிரிழப்பவர்கள் தொடர்பான விவரங்களை மறைக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என்றும் நாள்தோறும் இது தொடர்பாக வெளியிடப்படும் மருத்துவ அறிக்கையில் அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இந்த நடமாடும் விரைவு மருத்துவக் குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குச் சென்று காய்ச்சல் முகாம்களை நடத்தி நோய் தொற்று பாதிப்பை உரிய பரிசோதனைகள் மூலம் கண்டறியும் என்று அமைச்சர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தற்காலிகமாக நியமிக்கபட்ட இரண்டாயிரம் செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார்

இந்த வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்படும் தடுப்பூசி இந்த மாற்றங்களை வெல்லும் விதத்தில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பல்வேறு நாடுகளும் தடுப்பூசிகளை தங்களது நாடுகளில் பரிசோதித்துப் பார்க்க வேண்டுமென்றும் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் கேட்டுக் கொண்டார்

இதில் நான்கு ஆய்வுகள் அமெரிக்காவிலும் ஐந்து ஆய்வுகள் சீனாவிலும் ஒரு ஆய்வு இங்கிலாந்திலும் நடத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார்

நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அனைத்து நாடுகளின் தலைவர்களும் ஒருமித்த உணர்வோடு செயல்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

இந்த இணையதளத்தின் மூலம் தேசிய அளவிலான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மருத்துவமனைகள் ஆய்வகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நோயாளிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆரோக்கியபாத் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது

மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவின் முன்னாள் தலைவர் திருமதி கரீந்தர் கெளர் உடல் நலக்குறைவு காரணமாக இன்று தில்லியில் காலமானார்

மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இயக்குநகராகவும் கரீந்தர்கௌர் பணியாற்றியுள்ளார் இவர் மறைந்த சிபிஐ யின் முன்னாள் இயக்குநர் ஜொகீந்தர் சிங்கின் மனைவி ஆவார் இந்திய சீள எல்லைப்பகுதியில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக இந்திய ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் எம் நரவானே தெரிவித்துள்ளார் டேராடுனில் உள்ள ரானுவ பயிற்சி பள்ளியில் பயிற்சி முடித்த ரானுவ அதிகாரிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டு அவர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்திய சீன எல்லை பிரச்சினை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்